பத்திரப்பதிவு ஆவணங்களை குறித்த காலத்தில் திரும்பப்பெறுவதற்கு புதிய நடைமுறையை நி மாநில பத்திரப்பதிவுத்துறை அறிமுகம் செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக மத்திய நீர்வளத்துறையிடம் கர்நாடக அரசு சுமர்ப்பித்துள்ள சாத்தியக்கூறு அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் காவிரியிலிருந்து தண்ணீர் பெறும் மற்ற மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக கர்நாடகம் எடுத்துள்ள முடிவை ஏற்கக்கூடாது என்றும் இது காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்றும் வலியுறுத்தியுள்ளார் காவிரி பாசன நீரை பெறும் மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் அணை கட்டுவது குறித்து எந்தவொரு முடிவையும் கர்நாடகம் எடுப்பதற்கு உரிமை இல்லையென காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேகதாது அணை தொடர்பாக கர்நாடகா தமிழக அரசிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதபோன்ற கோரிக்கையை கர்நாடக அரசு மத்திய நீர்வளத்துறையிடம் முன்வைக்கும்போது காவிரி நீரை பகிர்ந்துகொள்ளும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுடன் ஆலோசித்த பிறகே முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய நிதிக்குழு தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்து நாளை முதல் நான்கு நாட்கள் ஆய்வு மேற்கொள்ளவிருப்பதாக நிதி அமைச்சம் தெரிவித்துள்ளது திரு என் கே சிங் தலைமையிலான இக்குழு சென்னையில் முதலமைச்சர் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் ஆகியோருடன் மாநில நிதி நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறது திரு என் கே சிங் இன்று சென்னை வந்தடைந்தாா்

நாளை சென்னையில் உள்ள பொருளாதார வல்லுநர்களுடன் ஆலோசனை நடைபெறுகிறது மதுரையில் கள ஆய்வு மேற்கொள்ளும் அவர்கள் பின்னர் ராமநாதபுரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகின்றனர் தமிழ்நாடு தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியுடனும் சமூக பொருளாதார மேம்பாடு குறித்த ஆலோசனைகள் இடம்பெறவிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்படும் என்றார்

முத்திரை தீர்வை மற்றும் பதிவுக்கட்டணம் வசூலிக்கப்படும் ரசீதில் ஆவணத்தை தாக்கல் செய்தவர் அல்லது ஆவணத்தை திரும்பப்பெற அதிகாரம் பெற்றவரின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களின் விரல் ரேகையும் மென்பொருள் வழியாக பதிவு செய்யப்படும்

அசல் ஆவணம் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் வழங்கப்படாவிட்டால் கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் புகார் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

உரிய நாளில் ஆவணங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த ஆவணத்திற்கான பாதுகாப்பு கட்டணம் உரியவரிடம் வசூலிக்கப்படும் என்றும் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக திரு ரஞ்ஜன் கோகோ யை நியமிக்குமாறு தற்போதைய தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா இன்று மத்திய அரசுக்கு முறைப்படி பரிந்துரை கடிதம் வழங்கியுள்ளார்

விநாயகர் சதுர்த்தி பண்டிகையையொட்டி விநாயகர் சிலைகளை வைப்பதற்கான விண்ணப்பங்களை ஒற்றைச்சாளர முறையில் பரிசீலிப்பதாக தமிழக அரசு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது இத்தொடர்பான மலு இன்று நீதிபதி திரு ஆர் மகாதேவன் முன் விசாரணைக்கு வந்தபோது ஆஜான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் மாநகரங்களை பொறுத்தவரை காவல்துறை துணை ஆணையரிடமும் மாவட்டங்களை பொறுத்தவரை மாவட்ட குணை கண்காணிப்பாளரையும் அனுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்தார்

அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தேனி தரும்புரி திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு நடத்தினார் குடிநீர் குடிமராமத்து போன்ற திட்டப்பணிகளின் செயல்பாடுகள் பற்றி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஆசிரியர்தினம் நாளை கொண்டாடப்படுவதையாட்டி ஆசிரியர் பெருமக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆசிரியர்கள் சமூகத்துக்கு ஆற்றிவரும் மதிப்புமிக்க சேவையை இந்நாளில் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்கிடும் கல்வியை இளம் தலைமுறையினருக்கு கற்பித்து அறிவுளா் சமுதாயத்தை உருவாக்கிடும் ஆசிரிய பெருமக்களின் சேவை மென்மேலும் சிறக்க வேண்டுமென வாழ்த்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவர்களும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜாவா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்கீழ் மானிய விலையில் எல் ஈ டி விளக்குகளை பெற்றுள்ளதாகவும் இதனால் மின்கட்டண செலவு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

எட்டுவழிச்சாலைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இதர மனுக்கள் பின்னர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் நெடுஞ்சாலை ஒப்பந்தப்பணிகள் ஒதுக்கீட்டில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முறைகேடு செய்ததாக கூறப்படும் புகார் குறித்து நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பான வரைவு அறிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்த மலுவை விசாரித்துவரும் நீதிபதி திரு ஜெகதீஷ்சந்திரா முன் ஆஜான அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் இடைக்கால விசாரணை தொடர்பான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் புகார் மனு மீது நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பான வரைவு அறிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர்களின் ஒப்புதலை பெற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இதனையடுத்து விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்

அவர்கள் அனைவரையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இவங்கை அரசிடமிருந்து திரும்பப்பெற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்